செலுத்துவாகனம் முலம் இன்றுபிற்பகல் விண்ணில் செலுத்தப்படவுள்ளது

மெட்ரிக் தமிழகத்தில் கடந்தமாதம் மட்டும் நான்குலட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகஉணவு அமைச்சர் திருகாமராஜ் தெரிவித்துள்ளார்

சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் சிறு குறு தொழில் முனைவோருக்குபினையில்வாமல் மாவட்டதொழில் மையம் மூலம் ஐய்பதுலட்சம் ரூபாய் கடன் வழங்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகஊரகதொழில்துறைஅமைச்சர் திருபெஞ்சமின் கூறியுள்ளார்

கும்ரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டலமேலடுக்குசுழற்சிகாரணமாக இன்றடெல்டாமாவட்டங்கள் கடலூர் நீலகிரி தேனிமாட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைபெய்யக்கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் அறிவித்துள்ளது மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் எனைய மிதமானதுவரைமழைபெய்யும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது சென்னைமற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சிலபகுதிகளில் லேசானதுமுதல் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கஅதிபர் தேர்தலில் ஜார்ஜியாமாகாணத்தில் பதிவானவாக்குகள் மீண்டம் எண்ணப்படும் என்றுஅந்தமாகாணநிர்வாகம் அறிவித்துள்ளது இந்தியா பிலிப்பைன்ஸ் கூட்டுஆணையத்தின் நான்காவதுகூட்டம் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுநடைபெற்றது பருவநிலைமாற்றம் தொடர்பானபாரிஸ் சுற்றுச்சூழல் மாநாடுஉடன்படிக்கையைஅமல்படுத்தப்போவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது